மோடி மாநாடு பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை ஐ நா பொருளாதார மற்றும் சமூகப் பேரவையின் உயர்நிலை அமர்வில் காணொளி காட்சி மூலம் முக்கிய உரை நிகழ்த்த இருக்கிறார் நார்வே பிரதமர் ஐ நா தலைமைச் செயலர் திரு அண்டோனியோ குட்டரேஸ் ஆகியோரும் இதில் உரையாற்ற இருக்கிறார்கள்

ஐ நா பாதுகாப்பு சபையின் நிரந்தரம் அல்லாத உறுப்பினராக அண்மையில் இந்தியா தேர்ந்தெடுக்கப்பட்டதைத் தொடர்ந்து பல்வேறு ஐ நா உறுப்பு நாடுகளின் கூட்டம் ஒன்றில் பிரதமர் திரு நரேந்திர மோடி உரையாற்ற இருப்பது இதுவே முதல் முறையாகும்

தலைமை ராணுவ தளபதி ஜென்ரல் நரவானே உள்ளிட்ட ராணுவ அதிகாரிகளும் உடன் செல்ல இருக்கிறார்கள் இவர்கள் இப்பயணத்தின் போது கிழக்கு லடாக்கின் பாதுகாப்பு நிலவரங்களை மறுஆய்வு செய்வார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

புதுப்பிக்க வல்ல எரிசக்தி ஆதாரங்கள் மூலமான சுயசார்பு இந்தியா என்பது குறித்து இந்திய தொழில்கள் கூட்டமைப்பின் ஏற்பாட்டில் காணொளி காட்சி மூலம் இன்று நடைபெற்ற மாநாட்டில் உரையாற்றிய அவர் இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தில் புதுப்பிக்கவல்ல எரிசக்தி துறைக்கு முக்கிய இடம் இருப்பதாகவும் தொழில்துறையை முற்றிலும் சுயசார்பு கொண்டதாக மாற்ற அரசு உறுதி பூண்டுள்ளதாகவும் கூறினார் ஒரே சூரியன் ஒரே உலகம் ஒரே மின்விநியோக கட்டமைப்பு என்னும் கருத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி ஊக்குவித்து வருவதாகவும் சர்வதேச அளவிலான புதுப்பிக்க வல்ல எரிசக்தி சமூகத்தில் இந்தியா தலைமைத் துவம் ஏற்றுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் பொருளாதாரத்திற்கும் சுற்றுச்சூழலுக்கும் உகந்த புதுப்பிக்க வல்ல எரிசக்தியே நாட்டின் எதிர்கால பாதையாக இருக்கும் என அமைச்சர் மேலும் கூறினார் ஹர்ஷ் வர்தன் கொரோனா வைரசுக்கு எதிரான ஸைடஸ் கேடில்லா நிறுவனத்தின் ஜைகோவ் டி தடுப்பு மருந்தை மனிதர்களுக்கு கொடுத்துப் பார்க்கும் பரிசோதனை நாட்டில் தொடங்கி இருப்பது சுயசார்பு இந்தியா திட்டத்தில் முக்கிய மைல் கல் என்று மத்திய சுகாதார அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ வர்தன் கூறி உள்ளார் டுவிட்டரில் இன்று இதுதொடர்பாக பதிவு ஒன்றை வெளியிட்ட அவர் கொரோனா வைரசுக்கு எதிரான தடுப்பு மருந்து ஒன்றை விரைந்து கண்டுபிடிக்க கடந்த பிப்ரவரி மாதம் தொடக்கப்பட்ட திட்டத்திலும் இது முக்கிய மைல்கல்லாகும் என்றார் ஜைகோவ் டி தடுப்பு மருந்து இதுவரையிலான பரிசோதனைகளைப் போலவே சாதகமான விளைவுகளை தொடர்ந்து வெளிப்படுத்தும் என தாம் நம்புவதாக சுகாதார அமைச்சர் கூறி உள்ளார்

மோகன்குமார் புதுச்சேரியில் ஆண்கள் வெளியே சுற்றிவிட்டு கொரோனா தொற்றுடன் வீட்டிற்கு வந்தால் வீட்டில் உள்ள பெண்கள் குழந்தைகள் மற்றும் முதியவர்களுக்கும் தொற்று ஏற்படும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என சுகாதாரத் துறை இயக்குனர் டாக்டர் மோகன் குமார் கூறி உள்ளார் எனவே எவராக இருந்தாலும் அவசரத் தேவைக்கு மட்டுமே வெளியில் செல்ல வேண்டும் என்றும் அப்படி செல்லும் போது கொரோனா தடுப்பு விதிமுறைகளை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார்

நோயாளிகள் உடனுக்குடன் மருத்துவமனைக்கு வந்தால் தான் மருத்துவர்கள் உயிரை காப்பாற்ற முடியும் என்றும் அவர் கூறி உள்ளார் மல்லாடி புதுச்சேரி சுகாதார அமைச்சர் திரு மல்லாடிகிருஷ்ணராவ் ஏனாம் அரசு பொது மருத்துவமனையின் கொரோனா சிகிச்சை பிரிவை நேரில் சென்று பார்த்து ஆய்வு மேற்கொண்டார் ஏனாமில் கொரோனா நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவது குறித்து மண்டல நிர்வாக அதிகாரி அலுவலகத்தில் மறுஆய்வுக் கூட்டம் ஒன்றையும் அவர் நடத்தினார்

லட்சுமி யானை புதுச்சேரியில் இயற்கையான வனச் சூழலில் புத்துணர்வு பெறுவதற்காக குருமாப்பேட் வேளாண் அறிவியல் மையத்தில் வைக்கப்பட்டுள்ள மணக்குள விநாயகர் கோவில் லட்சுமி யானை விரைவில் கோவிலுக்கு திரும்பும் என எதிர்பார்க்கப்படுகிறது யானையை மீண்டும் கோவிலுக்கு கொண்டு வர வேண்டும் என பல்வேறு அமைப்புகள் மற்றும் அரசியல் கட்சிகள் ஏற்கனவே கோரி உள்ள நிலையில் யானை தற்போது நலமுடன் இருப்பதை கால்நடை மருத்துவர்கள் உறுதிப்படுத்தி இருப்பதாகவும் கோவில் நிர்வாகத்தினர் யானையை தங்களின் கட்டுப்பாட்டில் எடுத்துக் கொள்ளலாம் என்றும் முதலமைச்சர் திரு நாராயணசாமி இன்று கோவில் நிர்வாகத்திற்கு அனுப்பி உள்ள குறிப்பு ஒன்றில் தெரிவித்துள்ளார் கோவில் யானையை விசாலமான ஓரிடத்தில் வைத்திருக்க வனத்துறை அதிகாரிகள் பரிந்துரைத்து இருப்பதாகவும் இதற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் செய்து வருவதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது சரண் கந்தசஷ்டி கவசம் குறித்து அவதூறு கருத்து வெளியிட்ட குற்றச்சாட்டின் பேரில் கருப்பர் கூட்டம் யூ டியூப் அலைவரிசையைச் சேர்ந்த செந்தில் வாசன் நேற்று கைது செய்யப்பட்டதைத் தொடர்ந்து இதே அலைவரிசையைச் சேர்ந்த சுரேந்திர நடராஜன் என்பவர் இன்று புதுச்சேரி அரியாங்குப்பத்தில் தமிழக போலீசாரிடம் சரண் அடைந்தார் தமிழக போலீசார் அவரை சென்னைக்கு அழைத்துச் சென்றுள்ளனர்